நரேந்திர மோடி இன்று பூட்டான் பிரதமர் திரு

கொரோனா பெருந்தொற்றை சமாளிப்பதில் இந்தியா பூட்டா னுக்கு துணை நிற்பதாகவும் பூட்டானின் தேவைகளுக்கு இந்தியா எப்போதுமே உயர் முன்னுரிமை அளிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் பூட்டான் நாட்டின் செயற்கைக்கோளை இஸ்ரோ உதவியுடன் அடுத்த ஆண்டு விண்ணில் செலுத்த விரைந்து நடவடிக்கை எடுக்கப் படுவதாகவும் பூட்டா னில் ருபே அட்டைகளின் பயன்பாட்டினால் இருதரப்பு உறுவுகள் வலுப்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார் பூட்டான் பிரதமர் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் கொரோனா வைரசுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க இந்தியா மேற்கொண்டு வரும் முயற்சிகள் அனைவருக்கும் நம்பிக்கை அளிப்பதாகத் தெரிவித்தார் தடுப்பு ஊசி தயாரான உடன் பூட்டா னுக்கும் வழங்கப்படும் என திரு நரேந்திர மோடி உறுதி அளித்து இருப்பதாகவும் இதற்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார்

நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்திய பாதுகாப்புப் படையினர் தங்களின் துணிச்சலை மீண்டும் ஒருமுறை நிரூபித்து இருப்பதாகவும் ஜம்மு காஷ்மீரில் அடிப்படை நிலை ஜனநாயக நடைமுறைகளுக்கு எதிரான சதித்திட்டம் தோற்கடிக்கப் பட்டுள்ளதாகவும் ட்விட்டரில் அவர் தெரிவித்துள்ளார்

கொரோனா பெருந்தொற்றுக்கு இடையிலும் இந்த சாதனை எட்டப்பட்டதற்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து மேற்கொண்ட கூட்டு முயற்சிகளே காரணம் என்றும் இதற்கென மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தாம் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் கடினமான காலகட்டத்திலும் முன்களத்தில் நின்று விரிவாள ஆரம்ப சுகாதார சேவைகளை மக்களுக்கு வழங்கி வரும் சுகாதார ஊழியர்கள் மருத்துவ அதிகாரிகள் மற்றும் ஆஷா பணியாளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார்

விடுபட்ட மற்றும் கண்டறியப் படாத கொரோனா நோயாளிகளை கண்டுபிடிக்க கொரோனா பரிசோதனைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்குமாறு மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது

மல்லாடி கிருஷ்ணாராவ் கூறியுள்ளார்

கிரண் பேடி கூறியுள்ளார் ஆரம்ப கட்டத்திலேயே சரிசெய்யத் தகுந்த பல பிரச்சனைகள் ஊழியர்களின் அலட்சியம் காரணமாகவே பின்னர் பெரிதாகி விடுவதை ராஜ்நிவாஸ் மக்கள் குறை தீர்ப்புக் கூட்டங்கள் மூலம் தாங்கள் அறிவதாக அவர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி காவல்துறையின் நிர்வாகம் மற்றும் குற்றப் புலனாய்ப் பணிகளில் எந்த சுணக்கமும் நேராத விதத்தில் காவல்துறையின் அனைத்துப் பிரிவுகளையும் அவ்வப்போது மறுஆய்வு செய்யுமாறு துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண் பேடி டிஜிபி க்கு அறிவுறுத்தி உள்ளார் காவல்துறையில் பணியிட மாற்றம் பற்றிய கொள்கையை மீற வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அதற்கான காரணங்களை முறையாகப் பதிவுசெய்ய வேண்டும் என்றும் துணைநிலை ஆளுனர் அறிவுறுத்தி உள்ளார் காவல்துறைத் தலைவருடன் இன்று மறுஆய்வுக் கூட்டம் நடத்திய அவர் இத்தகைய அடுத்த மறுஆய்வு நாளை நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார் முறைகேடான டெபாசிட் திட்டங்களை தடை செய்வதற்கான மத்திய அரசின் சட்டம் கடந்த ஆண்டு பிப்ரவரி முதல் புதுச்சேரியில் அமலாகி வருவதால் பொதுமக்கள் இத்தகைய திட்டங்கள் பற்றிய தங்களின் புகார்களை சம்பந்தப்பட்ட சார்பு மாவட்ட ஆட்சியர் அல்லது துணை மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் டாக்டர்

அருண் தெரிவித்துள்ளார்

பொதுமக்கள் இத்தகைய திட்டங்களில் சேர்ந்து ஏமாற வேண்டாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார்

இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவுபெறுகிறது